மக்களவைத் தேர்தலில் நான்காம் கட்டவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தமிழ்நாட்டிலும் தெற்குஆந்திராவின் கடலோரப் பகுதிகளிலும் நாளை ஃபானி புயல் வீசக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மும்பைஅணிகள் மோதுகின்றன

இந்ததொகுதியில் இரண்டாவதுமுறையாகஅவர் போட்டியிடுகிறார்

தற்போதுதிருநரேந்திரமோடியைஎதிர்த்துகாங்கிரஸ் சார்பில் திருஅஜய்ராய் சமாஜ்வாதிகட்சிசாா்பில் ஷாலினியாதவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்

கட்சித் தொண்டர்கள்தான் உண்மையானவேட்பாளர்கள் என்றும் அவர் கூறினார் கடந்தஐந்துஆண்டுகளில் நல்லநிாவாகத்திற்காக நேர்மையுடன் தாம் பணி புரிந்து வந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் தொண்டர்களின் சந்திப்புக்குப் பின் காலபைரவர் ஆலயத்துக்குச் சென்றுவழிபாடுசெய்தார் பின்னர் கட்சிஅலுவலகத்துக்குஅவர் வந்தபோது ஏராளமானதொண்டர்கள் வழிநெடுகவாழ்த்துதெரிவித்தனர்

இந்தகூட்டத்தில் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா கட்சியின் முத்ததலைவர்கள் திரு ராஜ்நாத்சிய் திருநிதின் கட்கரி உத்திரபிரதேசமுதலமைச்சர் யோகிஆதித்யநாத் அகாலிதள் தலைவர் பிரகாஷ்சிய் பாதல் ஜனதாதள் தலைவர் திருநிதிஷ்குமார் சிவசேனாதலைவர் திருஉத்தவ் தாக்கரே ஐக்கிய வோக் ஜனக்திதலைவர் திருராம்விவாஸ் பாஸ்வான் அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அக்கட்சியின் மூத்ததலைவர் திருதம்பிதுரைஉள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பிரதமரும் பிஜேபி மூத்ததலைவருமானதிருநரேந்திரமோடி இன்றுமத்தியபிரதேசமாநிலம் ஜபல்பூர் சித்திஆகிய இடங்களில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களிலும் மும்பைபந்த்ராகுர்வாவளாகத்தில் நடைபெறும் கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் பிஜபிதேசியதலைவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி பீகாரில் உள்ளசமஷ்டிப்பூரில் மேற்கொள்ளவிருந்தபிரச்சாரம் அவர் பயணம் செய்தவிமானத்தில் கோளாறுஏற்பட்டு புதுதில்லிதிரும்பியதால் தாமதமாகியுள்ளது ஒடிஸாமாநிலம் பலாசோர் மகாராஷ்டிராமாநிலம் அகமதுநகள் ஆகிய இடங்களிலும் அவர் பிரச்சாரம் செய்யவுள்ளார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதிபிரியங்காகாந்திஉத்திரபிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளா்களுக்குஆதரவு கோரவுள்ளார் நான்காம் கட்டதேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளைமாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

உச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிரு கோகோய்க்குஎதிரானபாலியல் புகார் ரஞ்ஜன் குறித்துவிசாரணைநடத்தஅமைக்கப்பட்டுள்ளகுழுவிலிருந்துநீதிபதிதிருஎன் விரமணாநேற்றுவெளியேறியதைஅடுத்து புதியஉறுப்பினராகஉச்சநீதிமன்றநீதிபதிதிருமதி இந்துமல்கோத்ராநியமிக்கப்பட்டுள்ளார்

இந்தகுழுவில் நீதிபதி இந்திராபானர்ஜியும் இடம்பெற்றுள்ளார் விசாரணைக் குழுவின் முதல் கூட்டம் ஏற்கனவேதிட்டமிட்டபடி இன்றுநடைபெறும் என்றுதிருபாப்டேகூறினார் பிஸ் நரேந்திரமோடிஎன்றதன் வரலாற்றுதிரைப்படத்திற்குதேர்தல் ஆணையம் விதித்ததடையைநீக்கமுடியாதுஎன்றுஉச்சநீதிமன்றம் இன்றுஅறிவித்தது

ஏற்கனவே இந்ததிரைப்படத்தைபாா்வையிட்டுஅறிக்கைஅளிக்குமாறுஉச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தைபணித்திருந்தது

இதையடுத்துஉச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுசெய்யப்பட்டது இந்தமேல்முறையீட்டுமனுவைவிசாரித்தலைமைநீதிபதிரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான மூன்றுநீதிபதிகள் அமா்வு இன்றுநீதிபதிஆறுமுகசாமிஆணையவிசாரணைக்கு இடைக்காலதடைவிதித்தது அப்பல்லோமருத்துவமனைதாக்கல் செய்தமனுவிற்குபதிலளிக்குமாறுதமிழகஅரசுக்குநோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது நிலைகொண்டுள்ளகாற்றழுத்ததாழ்வுப்பகுதி வங்கக்கடலில் இன்றுகாற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவலுப்பெறக்கூடும் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்றஉருவானகுறைந்தகாற்றழுத்தகாழ்வு பகுகிதொடர்ந்தடஅதேஇடத்தில் நிலைகொண்டுள்ளது இது இன்றகாற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவலுபெறக்கூடும் நாளைஅது புயலாகவலுப்பெறவாய்ப்பு உள்ளதுஎன்றுஅவர் கூறினார் ஃபானிஎனபெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தமிழககடற்கரையைநோக்கிநகரக்கூடும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகதமிழகத்திலும் தெற்குஆந்திரபகுதியிலும் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கனமழைபெய்யக்கூடும்

உருவாகும் என்றஎச்சிக்கையைத் தொடர்ந்துகன்னியாகுமரிமாவட்டம் பள்ளந்துறை புயல் மணக்குடிஉள்ளிட்டகடற்கரைகிராமங்களிலிருந்துமீன்பிடிக்கச் நாட்டுப்படகுகளைமீனவர்கள் கரைஒதுக்கிவருகின்றனர் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் விசைப்படகுமீனவா்கள் உடனடியாககரைதிரும்புமாறுமாவட்டஆட்சியா் திருபிரசாந்த் வடநேரேஅறிவுறுத்தியுள்ளார்

பாகிஸ்தானைதளமாகக் கொண்டுசெயல்படும் ஜெய்ஷ் ஈ முகமதுபயங்கரவாதஅமைப்பைச் சேர்ந்த இரண்டுபேரைதேசிய புலனாய்வு முகமைநேற்றுகைதுசெய்தது

முன்னதாக இவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதாகவும் அவர்களை ஏழு நாள் நீதிமன்றக் காவலில் வைக்கநீதிபதிஉத்தரவிட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

கொழும்புவில் இன்றுசெய்தியாளர்களிடம பேசியஅவர் ஒருசிலநாட்களில் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாகமாற்றியமைக்கப்படும் என்றார் இலங்கைகுண்டுவெடிப்பு இருந்துசெயல்பட்ட உள்ளூர் பயங்கரவாதஅமைப்பின் தலைவர் ஹாஸிம் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்துவிட்டதை இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனா இன்றுஉறுதிசெய்தார்

சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டுமணிக்குதொடங்கும்

ஆசியபேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் பிவிசிந்து சுமிர் வர்மாஆகியோர் இன்றுநடைபெறும் காலிறுதிஆட்டங்களில் விளையாடுகின்றனர்

சமீர்வர்மா சீனாவின் யூக்கிஷி யைஎதிர்த்துவிளையாடுகிறார்